ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

ஜெய்சங்கர் கூறியுள்ளார்

மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது

கல்லூரி பல்கலைக் கழக மாணவர்களுக்கு இறுதித் தேர்வை நடத்தாமல் அவர்களை தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டம் மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் பல்வேறு வறுமை ஒழிப்புத் திட்டங்களில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கோடிக்கணக்கான மக்களுக்கு பயனளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஜன்தன் எனப்படும் பிரதமரின் அனைவருக்கும் வங்கிக் கணக்குத் திட்டம் ஆறு ஆண்டுகளை பூர்த்தி செய்து இன்று ஏழாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது இதைபொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் வங்கிக் கணக்கு இல்லாத அனைவருக்கும் வங்கி சேவைகளை வழங்கும் நோக்கத்தில் ஆறாண்டுகளுக்கு முன் இத்திட்டம் தம்மால் தொடங்கி வைக்கப்பட்டதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது இத்திட்டத்தின்கீழ் பயனடைந்து வருவோரில் பெரும்பாலானோர் கிராமப்புற மக்களாகவும் பெண்களாகவும் உள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்திட்டத்தின் மூலம் ஏராளமான குடும்பங்களின் எதிர்காலம் பாதுகாப்பானதாக மாறியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இத்திட்டத்தை வெற்றியடையச் செய்வதற்காக அயராது பாடுபட்ட அனைத்து தரப்பினருக்கும் பிரதமர் தமது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் மக்கள் நலன் சார்ந்த பொருளாதார முன்முயற்சிகளுக்கு இத்திட்டம் அடித்தளமாக அமைந்துள்ளது என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு

தீவிரவாதம் என்பது பெருந்தொற்றுகளைப் போல ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் பாதிக்கக்கூடிய புற்றநோய் போன்றது என வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பெருமளவிலான பாதிப்புகள் ஏற்படும்போதுதான் தீவிரவாதம் மற்றும் பெருந்தொற்று நோய்களை கட்டுப்படுத்த உலகளாவிய ஒத்துழைப்பு கிடைக்கிறது என்றார் எனினும் தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் இன்னும் விரிவான நடைமுறைகள் தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தான் அரசே பயங்கரவாதிகளை ஊக்குவிப்பதை மறைமுகமாக சுட்டிக்காட்டிய அவர் தீவிரவாதிகளை உருவாக்கி அவர்களை பல்வேறு நாடுகளுக்கும் அனுப்பி வைக்கும் சில நாடுகளின் அரசாங்கங்கள் தீவிரவாதத்தால் தாங்கள் பாதிக்கப்பட்டது போல நாடகமாடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்

ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் கோவிட் பெருந்தொற்றை காரணம் காட்டி பீகார் சட்டப்பேரவை தேர்தலை ஒத்தி வைக்கக் கோருவது சரியல்ல என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இதுதொடர்பாள பொதுநல மனுவை பரிசீலித்த நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலாள அமர்வு மனுவை தள்ளுபடி செய்து இன்று உத்தரவிட்டது அசாதாரண சூழலில் தேர்தலை ஒத்தி வைக்கலாம் என்ற மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் தற்போதைய கோவிட் தொற்று பாதிப்பை கருத்தில் கொண்டு பீகார் தேர்தலை ஒத்தி வைக்குமாறு தலைமைத் தேர்தல் ஆணையருக்கு உத்தரவிடக் கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கில் இன்று நடைபெற்ற வாதத்தின்போது தேர்தலை நடத்த வேண்டாம் என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் எவ்வாறு உத்தரவிட முடியும் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் தேர்தலை ஒத்தி வைப்பதற்கு கோவிட் பாதிப்பு ஒரு நியாயமான காரணமாக தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டனர் தேர்தலை நடத்துவதா வேண்டாமா என்பது பற்றி தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர நீதிமன்றம் அல்ல என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் தேர்தலை நடத்துவதற்கு முன்பாக அனைத்து சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்ட தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்

சிறிய நகரங்களை விமானசேவை மூலம் இணைக்கும் உடான் திட்டத்தின்கீழ்

உஷா பதி தெரிவித்துள்ளார்

உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோவிட் தொற்று பாதிப்பு மற்றும் ஊரடங்கு காரணமாக பள்ளிக்கூட தேர்வுகள் மற்றும் கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பல்வேறு தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் இறுதியாண்டு பயிலும் மாணவர்களுக்கு தேர்வு நடத்துவது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான அமர்வு இறுதியாண்டு மாணவர்களுக்கு இறுதித் தேர்வை கட்டாயம் நடத்த வேண்டும் என்ற பல்கலைக் கழக மானியக் குழுவின் முடிவு சரியானதே என்று தெரிவித்துள்ளது மேலும் இறுதித் தேர்வை நடத்தாமல் எந்த மாணவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளனர்

விமானப் பயணிகளுக்கு உணவுப் பொருட்களை வழங்க விமான நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது

பின்னர் வெளிநாடுகளுக்கும் சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டு வரும்போதிலும் தொற்று பாதிப்பு காரணமாக உணவுப் பொருள் விநியோகத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் உள்நாட்டு விமாளங்களில் டப்பாக்களில் அடைக்கப்பட்ட நொறுக்குத் தீளி குளிர்பானங்கள் மற்றும் உணவு வகைகளை வழங்கலாம் என்றும் சர்வதேச விமானங்களில் குடச்சுட உணவு வழங்கலாம் எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவை சிவில் விமான போக்குவரத்து துறை நேற்று பிறப்பித்துள்ளது இவற்றை பயணிகளுக்கு விநியோகிக்கும் விமானப் பணியாளர்கள் ஒவ்வொரு உணவுப் பொருளை வழங்கும்போதும் கையுறைகளை மாற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த உணவுப் பொருட்களை ஒருமுறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய தட்டுக்களில் வைத்து வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயனிகளின் பொழுதபோக்கிற்காக ஒருமுறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய கிருமி நாசினியால் கத்தம் செய்யப்பட்ட ஹெட்ஃபோன் போன்றவற்றை வழங்கிக் கொள்ளவும் விமான நிறுவனங்களுக்கு விமான போக்குவரத்து அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது அதேவேளையில் விமாள பயணத்தின்போது முகக்கவசம் அணிய மறுக்கும் பயணியை விமானத்தில் பயணம் செய்ய தடை செய்யப்பட்டோர் பட்டியலில் சேர்க்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை தலைமை இயக்குநர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் மரணம் தொடர்பாக அவரது தோழியும் நடிகையுமான ரியா சக்கரவர்த்தி மும்பையில் இன்று சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார்

அதன்படி அவர் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளதாக சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரின்போது சமூக இடைவெளியை பின்பற்றுவதற்கான அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளும் பின்பற்றப்படும் என மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார் கோவிட் தொற்று பாதிப்பு காலத்தில் அவை நடவடிக்கைகளை கமுகமாக நடத்துவதே தமது முன்னுரிமைப் பணியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கூட்டத் தொடரை நடத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் இதனை தெரிவித்துள்ள அவர் நாடாளுமன்ற வளாகத்தை கிருமி நாசினி கொண்டு குத்தப்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் குறை ஏதமின்றி செய்து முடிக்குமாறு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை திரு ஒம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் அலுவல் நடவடிக்கைகளில் பங்கேற்கும் நாடாளுமன்ற செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கான நடைமுறைகளும் வகுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்

நோய் தொற்று தடுப்புப் பணியில் ஈடுபட்டு உயிரிழந்தவர்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் திருவாரூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலைத்திட்டப் பணிகளையும் அவர் பட்டியலிட்டார்